பல்வேறு துறைகளில் புதுவை சாதனை படைத்து விருது பெற்றிருப்பதை துணை நிலை ஆளுநரும் முதலமைச்சரும் பாராட்டி உள்ளனர் நாட்டின் முப்படைத் தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஜென்ரல் பிபின் ராவத் நாளை அந்த பொறுப்பை ஏற்கிறார்

புத்தாண்டு ஆங்கிலப் புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுகிறது

தலைநகர் டெல்லி உள்ளிட்ட அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களில் இந்த புத்தாண்டு விழாக் கொண்டாட்டங்களை அசம்பாவித சம்பவங்கள் ஏதுமின்றி நடத்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுவையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கடற்கரைச் சாலையில் நேற்று ஆய்வுகளை மேற்கொண்டார் முதலமைச்சர் திரு நாராயணசாமியும் காவல்துறை மற்றும் இதர அரசு அதிகாரிகளுடன் இது சம்பந்தமாக விரிவாக ஆலோசனை நடத்தி உள்ளார் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி புதுவையில் உள்ள தேவாலயங்களில் இன்று நள்ளிரவும் நாளை காலையும் விசேஷ பிராத்தனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுவை கடற்கரைச் சாலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று இரவு முதலே கூடக் கூடும் என்பதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது புதுவை தேவாலயங்களில் நடைபெற உள்ள சிறப்பு பிராத்தனையில் கலந்து கொள்ளவும் கடற்கரைச் சாலையில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருபவர்கள் வாகனங்களை நிறுத்த காவல்துறை ஏற்பாடு செய்துள்ளது பழைய துறைமுகம் இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கம் அருகே உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் வாகனங்களை நிறுத்தலாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்து நகர் பகுதி மற்றும் கடற்கரைக்குச் செல்ல இலவச பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன புதுவையில் இவ்வாண்டு புத்தாண்டை கொண்டாட சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஒயிட்டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல நாளை காலை வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது செஞ்சி சாலை பகுதிகளிலும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை கண்காணிப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புத்தாண்டை ஒட்டி புதுவை ஆளுநர் மாளிகையில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நாளை பொது மக்களை சந்திக்கிறார் புத்தாண்டு தொடர்ச்சி நாளை புத்தாண்டு கொண்டாடப்படுவதை ஒட்டி மத்திய மாநில தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுவை மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் மதநல்லிணக்கம் நட்புணர்வு வளர்ச்சியை வேகப்படுத்துதல் விரைவான முன்னேற்றம் என்ற ரீதியில் இந்த வாழ்த்துச் செய்திகள் அமைந்துள்ளன கிரண்பேடி புதுவையில் உள்ளாட்சி தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டியதன் அவசியத்தை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தி உள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் குருமாம்பேட் பகுதியில் பல ஆண்டுகளாக கொட்டப்பட்டு வரும் குப்பைகளை வருவாய் தரும் வகையில் மறுசுழற்சி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் புதுவையின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் வகையில் கலால் வரி கேபிள் டிவி வரி உள்ளிட்ட வரிகளை முறையாக வசூலிக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் புதுவையை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் போக்குவரத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தலைக் கவசம் அணிந்து பயனிப்பது ஊக்குவிக்கப்பட வேண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார் தடியரசு தலைவர் என்றும் புதுவைக்கு சமீபத்தில் வந்தது இவ்வாண்டின் முக்கிய நிகழ்வு என்றும் அவர் கூறி உள்ளார் துணை நிலை ஆளுநர் புதுவை சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் நல்ல முன்னேற்றம் கண்டிருப்பதாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் நில அபகரிப்பு ரவுடியீசம் போன்றவை கட்டுப்படுத்தப்பட்டு தரமான போலீஸ் ரோந்துப் பணி திட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக ஆளுநர் அலுவலக செய்திக் குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் நகரத்தில் பசுமை பராமரிக்கப்பட்டு சுகாதாரம் பேணப்படுவதாகவும் குளங்கள் ஏரிகள் போன்றவை புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொது மக்களின் குறைகளை தீர்க்க காலதாமதமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மாநிலத்தின் நிதி ஆதாரங்கள் திறமையாக கையாளப்பட்டு பயனாளிகளுக்கு நிதி உதவி அவர்களது வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறி உள்ளார்

சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளிலும் புதுவை நல்ல குறியீட்டு எண்கள் பெற்றிருப்பதாக அவர் தமது செய்திக் குறிப்பில் கூறி உள்ளார் பல்வேறு குறுக்கீடுகளுக்கு இடையே இந்த சாதனையை புரிய உதவியதற்காக முதலமைச்சர் அவரது சக அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் பாராட்டு புதுவையில் நீர் நிலைகள் நல்ல மேம்படுத்தப்பட்டு இருப்பதாக மேக்சேசே விருது பெற்ற நீர் வல்லுனர் திரு ராஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார் அவர் இன்று புதுவையில் புனரமைக்கப்பட்ட நீர் நிலைகளைப் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு டி அருணுடன் சென்று பார்வையிட்ட பின்னர் இதைத் தெரிவித்தார் நீர் நிலைகளை தூர்வாரி மேம்படுத்தி இருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர் புதுவை காரைக்காலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மழை நீர் சேகரிப்பு பணிகளையும் பாராட்டினார் முப்படை தளபதி நாட்டின் முப்படை தளபதியாக ஜென்ரல் பிபின் ராவத் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் நாளை இந்த புதிய பொறுப்பை ஏற்க உள்ளார் முன்னதாக இன்று காலை அவர் புதுடெல்லியில் உள்ள போர் வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார் இதுவரை ராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஜென்ரல் பிபின் ராவத் இனி முப்படைகளின் ஒருங்கிணைக்கும் செயல்பாட்டை முயற்சிகளை மேற்கொள்வார் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் அவர் ஒற்றைச் சாளர ஆலோசகராக செயல்படுவார் முப்படை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதுகாப்பு அமைச்சருக்கு அவர் முக்கிய ஆலோசகராக இருப்பார்

இதற்கிடையே ராணுவ விவகாரங்களுக்கு என புதிய பிரிவு ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது முப்படைத் தலைவர் இந்த புதிய துறையின் செயலராக செயல்படுவார் என்றும் முப்படை தொடர்பான அனைத்து மேற்கொள்ளும் முடிவுகளையும் இத்துறை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் நாட்டின் முப்படைத் தளபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து ராணுவ துணை தளபதியாக இருந்த ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நராவானே ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்கிறார் முன்னதாக அவர் நமது நாட்டின் ராணுவத்தின் கிழக்கு படை பிரிவிற்கு தலைமை வகித்து வந்தார் ஹர்தீப்சிங் பூரி ஏர் இண்டியா நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் முயற்சிகளை தமது அமைச்சகம் விரைவில் மேற்கொள்ள இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏர் இண்டியா முதல் தர விமான சேவை அளிப்பதாகவும் இருப்பினும் அதை தனியார் மயமாக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார்

ஏர் இண்டியாவின் எதிர்காலம் பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் அது நன்கு செயல்பட்ட போதிலும் அதை தனியார் மயமாக்குவது அவசியம் என்று அவர் கூறினார் இந்த விஷயத்தில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்

வாக்கு எண்ணிக்கை வாக்குச் சீட்டு முறையில் நடைபெறும் என்பதால் முடிவுகள் சற்று தாமதமாகவே கிடைக்கும் என தெரிகிறது

இந்த பருவமழை காலத்தில் புதுவை தமிழக பகுதிகளின் பல இடங்களில் மிதமானது முதல் நல்ல மழை வரை பெய்துள்ளது

மீட்டர் மழை பெய்துள்ளது வழக்கமாக அக்டோபர் மாதம் தொடங்கும் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாத இறுதியில் முடிவடையும்

மீட்டர் மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீட்டர் அதிகம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறி உள்ளது

பான் கார்டு நிரந்தர கணக்கு எண் எனப்படும் பான் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான கால அவகாசத்தை மத்திய அரசு நீட்டித்துள்ளது

முன்னதாக இந்த அவகாசம் இன்றுடன் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாளை புத்தாண்டை கொண்டாட புதுவை உட்பட நாடு முழுவதும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் செய்தி விடுத்துள்ளனர் பல்வேறு துறைகளில் புதுவை சாதனை படைத்து விருது பெற்றிருப்பதை துணை நிலை ஆளுநரும் முதலமைச்சரும் பாராட்டி உள்ளனர் நாட்டின் முப்படைத் தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஜென்ரல் பிபின் ராவத் நாளை அந்த பொறுப்பை ஏற்கிறார்